இனிவிரிவானசெய்திகள் மக்கள் நலனுக்கானதிட்டங்களைநிறைவேற்றுவதையேகுறிக்கோளாககொண்டுதமதுஅரசுசெயல்பட்டுவருவதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

கடந்தஐந்தாண்டுகளில் தேசிய ஜனநாயககூட்டணிஅரசின் சிறப்பானசெயல்பாடுகளுக்கு அங்கீனரம் வகையிலேயேமற்றுமொருவாய்ப்பைகடந்தமக்களவைத் அளிக்கும் தேர்தலில் மக்கள் அளித்திருப்பதாகபிரதமர் குறிப்பிட்டார்

இப்பிரச்சினைக்குதீர்வு காணஉறுதியானநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற்கொள்ளவேண்டும் என்றுவலியுறுத்தினார் திருதயாநிதிமாறன் தெரிவித்தசிலகருத்துக்களுக்கு ஆளுங்கட்சிதரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மத்தியநீர்வளத் துறை இணையமைச்சர் திரு அர்ஜூன் மெஹ்வால் தண்ணீர் பிரச்சினைக்குதீர்வு காணதேசிய ஜனநாயககூட்டணிஅரசுமிகுந்தமுக்கியத்துவம் அளித்துவருவதாகவும் எந்தவொருதிட்டத்தையும் சரியாகசெயல்படுத்தவில்லைஎன்றகுற்றச்சாட்டைதிட்டவட்டமாகமறுப்பதாகவும் தெரிவித்தார் பிசிங் பிஜேபிஉறுப்பினர் திரு எஸ் பாஹேல் தேசிய ஜனநாயககூட்டணிஅரசுமேற்கொண்டபல்வேறுமேம்பாட்டுத் திட்டங்கள் நல்லபலனைஅளித்திருப்பதாககுறிப்பிட்டார் பிரதமரின் தூய்மை இந்தியாதிட்டத்தின்கீழ் மேற்கொள்ளப்பட்டபல்வேறுபணிகள் ஏழழஎளியமக்கள் குறிப்பாககிராமப்புற மக்களுக்குமிகவும் பயனுள்ளவகையில் அமைந்திருந்தாகஅவர் தெரிவித்தார்

காங்கிரஸ் உறுப்பினர் திருதிக் விஜய் சிங பேசுகையில் குடியரசுத் தலைவர் உரையில் வேலைவாய்ப்பின்மைகுறித்தும் அதற்குதீர்வு காண்பதற்கான புதியதிட்டங்கள் குறித்தும் அறிவிப்புகள் ஏதும் இல்லைஎனகுறைகூறினார்

பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் விடுத்துள்ளசெய்தியில் இந்தியவரலாற்றில் அவசரநிலைபிரகடனம் இருள்சூழ்ந்தபகுதியாகும் என்றுகூறியுள்ளார் அரசியல் அமைப்புச் சட்டத்தில் உள்ளஉரிமைகளைபாதுகாப்பதற்குபாடுபட்டவத்களைநாடுளப்போதும் நினைவுகூறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருஅமித்ஷா வெளியிட்டுள்ளடுவிட்டர் செய்தியில் உள்துறைஅமைச்சா் அரசியல் லாபத்திற்காகஅவசரநிலைபிரகடனம் அறிவிக்கப்பட்டதுஎன்றும் அது ஜனநாயகப் படுகொலைஎன்றும் கூறியுள்ளாா்

தமிழகத்திற்கு மற்றும் ஜான் ஜூலைமாதத்திற்னனகாவிரிதண்ணீரைவிடுவிக்கநடவடிக்கைஎடுக்குமாறுகாவிரிமேலாண்மைஆனையம் கர்நாடகாவிற்குஉத்தரவிட்டுள்ளது இன்று புதுதில்லியில் காவிரிமேலாண்மைஆணையத்தின் தலைவர் திருமசூத் ஹூசைன் தலைமையில் நடைபெற்றநான்காவதுஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கானமுடிவு எடுக்கப்பட்டது

மேகதாதுஅணைதொடர்பானவழக்குநீதிமன்றத்தில் இருப்பதால் இதுகுறித்துவிவாதிக்கக்கூடாதுஎனதமிழகம் வலியுறுத்தியது இக்கூட்டத்தில் தமிழகஅரசின் பொதுப்பணித் துறைமுதன்மைசெயலாளர் மற்றும் ஆணையத்தின் உறுப்பினர் திரு எஸ கேபிரபாகர் காவிரிதொழில்நுட்பக் குழு தலைவர் திருசுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் இக்கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசியனவிரிமேலாண்மைஆணையத்தின் தலைவர் திருமசூத் ஹூசைன் கர்நாடகத்தில் உள்ளனவிரிநீர்பிடிப்புப் பகுதிகளில் மழைப்பொழிவு மிகக்குறைவாகஉள்ளதுஎனதெரிவித்தார் தென்மேற்குப் பருவமழைகொடுத்தால் தேவையானதண்ணீர் கிடைக்கும் என்றும் திருமசூத் ஹூசைன் கூறினார் காவிரிநீர் மேலாண்மையில் ஆணையம் எவ்விதபாரபட்சமும் இன்றிசெயல்பட்டுவருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தரவரிசையில் முதல் ஐந்து இடங்களைபெற்றமாணவர்களுக்குஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருக்போஅன்பழகன் சான்றிதழ்களைவழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அண்ணாபல்கலைக் கழகத்தின் உறுப்புக் கல்லூரிகளுக்குமட்டும் இவ்வாண்டுமுதல் கட்டணஉயர்வு நடைமுறைக்குவருவதாகதெரிவித்தார்

மாவட்டச் செய்திகள் சிறு குறு மற்றும் நடுத்தரதொழில் நிறுவனங்களின் வளா்ச்சிக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பு நிதியாண்டிற்குஒருகோடியேஐந்துலட்சம் மானியம் ருபாய் வழங்க இலக்குநிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகஅம்மாவட்டஆட்சியர் திருஅண்ணாதுரைதெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளைமறுநாள் நடைபெறும் என்றுஆட்சியர் திருமதிசாந்தாகூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் பால் உள்ளிட்டஉணவுப் பொருட்களில் கலப்படம் செய்யும் வியாபாரிகள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஆட்சியர் திருசுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார்